மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்காக தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரதா சாகு தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தலுக்கான சிறப்பு முகாம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது

மாநிலம் முழுவதும் நாளையும் நாளை மறுநாளும் வாக்குச்சாவடி மையங்களில் இந்த முகாம் நடைபெறவுள்ளது வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு அளிக்கும் நோக்கில் நடத்தப்படவுள்ள இந்த சிறப்பு முகாமினை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளவேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது இதற்கிடையே மக்களவை தேர்தலில் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் இணையதளம் வாயிலாக வாக்கு செலுத்தலாம் என்று வெளியான செய்திகள் தவறானது என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இத்தகைய வசதியை ஏற்படுத்துவதற்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுப்படுத்தி உள்ளது மக்களவை தேர்தலுக்காள அஇஅதிமுக கூட்டணியில் புதுச்சேரி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது கட்சிகளுக்கும் இடையே நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இரு எட்டப்பட்டதையடுத்து இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதற்கிடையே திமுக தோழமை கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவாரத்தைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது இந்த கூட்டணியில் இடதுசாரி கட்சிகளுக்கான தொகுதிப் பங்கீடு ஒரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்று திமுக தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வலுவான கூட்டணியை பிஜேபி ஏற்படுத்தி உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நேற்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை தேர்தலில் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் மக்களவை தேர்தலுக்காக அஇஅதிமுக மெகா கூட்டணியை ஏற்படுத்தி உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் நேற்று நாகையில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் மக்களவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று மத்தியில் மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்

குடிநீர் பிரச்னையை தீர்ப்பதற்கு தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் நேற்று தருமபுரியில் இப்பிரச்னை தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் குடிநீர் பிரச்னை தொடர்பாக பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் தீர்வுகாண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக பென்னாகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அமைச்சர் பேசினார்

மக்கள் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் நேற்று சென்னையில் நடைபெற்ற உதவி மக்கள் தொடர்பு அலுவலர்களின் பணி ஆய்வுக்கூட்டத்தில் கலந்துகொண்டு அவர் பேசினார்

மாணவர்களின் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோபர் கபில் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் மானூரில் மாணவர்களுக்கான தொழில் நெறி வழிகாட்டும் கருத்தரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார் கிராமப்புற மாணவர்களின் கல்விக்கு உயர் முன்னுரிமம அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

திட்டத்தை தினம் தமிழகத்தில் அன்றைய இந்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்க உள்ளதாக மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு உரிய பதிலடி கொடுக்கவேண்டும் என்ற மக்களின் எதிர்ப்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர்

புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமானவர்களை சட்டத்தின்முன் நிறுத்த இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பு நாடுகளும் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்று ஐ நா பாதுகாப்பு குழு வலியுறுத்தி உள்ளது

சத்தீஸ்கட்டில் நேற்று நில அதிர்வு உணரப்பட்டது அது ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி ஐந்தாக பதிவானது சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிபாக கூடுதல் திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி இன்று பதவியேற்கிறார் சென்னை ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் அம்மா குடிநீர் விற்பனை நிலையத்தை மாநில அமைச்சர் டாக்டர் விஜய பாஸ்கர் நேற்று தொடங்கி வைத்தார் பொது இடங்களில் டிஜிட்டல் பேனர் மற்றும் விளம்பர பலகைகள் வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவள்ளுர் மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி எச்சரித்துள்ளார் அய்யா வைகுண்டசாமி திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்திற்கு அடுத்த மாதம் நான்காம் தேதி உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சவுரவ் வர்மா கஷ்யாப் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பினை இழந்தனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் துருவ் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் தோல்வி அடைந்தது ப்ரோ வாலிபால் லீக் போட்டி இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி இன்று கோழிக்கோடு அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி புதுதில்லியில் நேற்று தொடங்கியது இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையேயான மூன்று ஒருநாள் போட்டிகளை கொண்ட தொடரின் முதவாவது ஆட்டம் இன்று மும்பையில் நடைபெறுகிறது இரண்டாவது போட்டி வரும் திங்கட்கிழமையும் மூன்றாவது மற்றும் இறுதிப்போட்டி வரும் வியாழக்கிழமையும் நடைபெறவுள்ளது இதனைதொடர்ந்து மூன்று டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது